ஜபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்றுஐதராபாத் தில்லிஅணிகள் மோதுகின்றன

வழக்கமானசெயல்பாடுகளுக்குவிதிக்கப்பட்டிருந்தகட்டுப்பாடுகள் தொடரும் என்றும் அதிகளவில் மக்கள் கூடுவதற்குவிதிக்கப்பட்டிருந்ததடையும் தொடரும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

உத்தரப்பிரதேசத்தில் சாலையோரவியாபாரிகளுக்குசுயசார்பு பொருளாதாரநிதியுதவிதிட்டத்தின் பயனாளிகளிடையேகாணொலி மூலம் உரையாடியபிரதமர் ஜன்தன் வங்கிகணக்குதிட்டம் ஆயுஷ்மான் மருத்துவக்காப்பீடு இலவசசமையல் போன்றிட்டங்கள் எரிவாயு இணைப்பு உற்வாலா மக்களுக்குகொரோனாபாதிப்பு காலத்தில் மிகுந்தபயனுள்ளவகையில் அமைந்ததாககுறிப்பிட்டார்

இந்தகாணொலிஉரையாடலின்போது உத்தரப்பிரதேசத்தின் சாலையோரவியாபாரிகள் சிலரிடம் பிரதமர் கருத்துக்களைகேட்டறிந்தார்

குறித்தும் பரிசோதனைகளின் எண்ணிக்கையைமேலும் அதிகரிப்பதுகுறித்தும் தடுப்புப்பணிகள் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனைத்தொடர்ந்து மருத்துவநிபுணர் குழுவினருடனும் முதலமைச்சர் ஆலோசனைமேற்கொள்கிறார் பள்ளிகள் மற்றும் திரையரங்குகளைதிறப்பதுதொடர்பாகவும் கூடுதல் தளர்வுகளைஅறிவிப்பதுகுறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாகஆலோசிக்கப்படும் என்றுதெரிகிறது

பாதுகாப்புத்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் வெளியுறவுத்துறைஅமைச்சர் திருஜெய்சங்கர் அமெரிக்காதரப்பில் அந்நாட்டுவெளியுறவுத்துறைஅமைச்சர் மைக்பாம்பியோ பாதுகாப்பு அமைச்சர் மார்க் எஸ்பர் முன்னிவையில் இந்தஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின

மீனவர்களின் நலனுக்காகஅரசுஎண்ணற்றதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாகமாநிலமீன்வளத்துறைஅமைச்சர் திரு டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்

மேலும் கச்சத்தீவு அருகேமீன்பிடித்துக்கொண்டிருந்ததமிழகமீனவர்கள் மீது இலங்கைகடற்படையினர்கள் நடத்தியதுகுறித்துமத்தியஅரசுக்குதெரிவித்துஉரியநடவடிக்கைஎடுக்கப்படும் தாக்குதல் என்றுஅமைச்சர் திருஜெயக்குமார் தெரிவித்தார்

அங்குள்ளபோர் நினைவிடத்தில் ரானுவஉயரதிகாரிகள் மலர்வளையம் வைத்து அஞ்சலிசெலுத்தினர்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்றுஐதராபாத் தில்லிஅணிகள் மோதுகின்றன